இனி விரிவான செய்திகள் உயரிய ஐநாவின் பாதுகாவலர் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்படுகிறது புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டானியோ குட்ரஸ் இந்த விருதினை வழங்குகிறார் விருது பெற்ற பின்னர் பிரதமர் உரையாற்றவுள்ளாா் விருது வழங்குவது குறித்து கடந்த மாதம் நடைபெற்ற ஐ நா பொதுச் சபை கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டது

உலகில் பருவ நிலையை சீராக பராமரிக்கும் நடவடிக்கையில் சா்வதேச சூரிய கூட்டமைப்பு ாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பு மாநாட்டை தொடங்கிவைத்து பேசிய அவர் எரிசக்தி தேவையை நிறைவேற்றுவதில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பணியை எதிர்காலத்தில் சர்வதேச சூரிய கூட்டமைப்பு மேற்கொள்ளும் என்று கூறினார் பருவநிலைமாற்றம் தொடர்பாக பாரிஸ் உடன்படிக்கையின்படி புதப்பிக்கத்தக்க ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை இந்தியா தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார்

விழாவில் பேசிய ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனி குட்ரஸ் வலிமண்டலத்திலுள்ள இயற்கை பாதிப்புகளை குறைக்காமல் உலகில் அமைதி மற்றும் செழுமையை எதிர்பார்க்க முடியாது என்று கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக ஐநா பொதுச்செயலர் திரு ஆண்டளியா குட்ரஸ் புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் அப்போது இருவரும் பருவநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு நீடித்த வளர்ச்சி மின்னணு ஒத்துழைப்பு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தம் அமைதியை நிலைநாட்டல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ரஞ்சன் கோகாய் இன்று பதவியேற்க உள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்

தலைமை நீதிபதியாக இருந்த திரு தீபக் மிஸ்ரா ஓய்வு பெற்றதையடுத்து திரு ரஞ்சன் கோகாய் புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றம் அமைச்சர் கர்னல் ராஜ்ஜியவர்தன் சிங் ரத்தோர் இதனை தொடங்கி வைத்தாா் அப்போது பேசிய அவர் மகாத்மா காந்தி சா்வதேச குடிமகனாக விளங்கியதாகவும் அவரது வாழ்க்கை முறை அனைவருக்கும் உத்வேகம் அளித்ததாகவும் கூறினார்

மணிகண்டன் கூறியிருக்கிறார் இராமநாதபுரம் அருகே அச்சுதன்வாயல் கிராமத்தில் பெரிய கண்மாயில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை நகராட்சி ஊரணிகளுக்கு திறந்து வைத்தப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது என்றார்

சென்னையில் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர போக்குவரத்து பேருந்துகளில் பயணம் செய்யும் வகையில் ஒரே பயண அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாமை நேற்று தொடங்கி வைத்துப்பேசிய அவர் டீசல் விலை உயர்வால் போக்குவரத்துக் கழகங்களுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதால் அரசிடம் உதவி கோரியிருப்பதாகக் கூறினார் தீபாவளிப் பண்டிகையின்போது ஆம்னி பேருந்துகளில் அதிகக் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் திருச்சி முதல் கரூர் வரையும் கரூர் முதல் கோவை வரையும் பகமை வழிச்சாலை திட்டத்தைக் கொண்டுவர மக்களவைத் துணைத்தலைவர் திரு மு தம்பிதுரை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளை அழித்தனர் தோடா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகயின்போது ஏராளமான ஆயுதங்களையும் வெடி மருந்துகளையும் கைப்பற்றினர்

தேசுப்பிதா மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் பட்டமளிப்பு விழாவில் பிரிட்டிஸ் கலாச்சாரத்திற்கு மாறாக இந்திய கலாச்சார உடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலி காட்சியில் மத்திய மனித வள மேம்பாட்டு இணையதளத்தில் பதிவிடப்பட்டுள்ள ஆடை வடிவங்களை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் அணியுமாறு பல்கலைக்கழகங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மத்திய அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கை காரணமாக கதர் விற்பனை நான்கு மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் திரு ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் பருவ நிலை மாற்ற சகால்களை எதிர்கொள்ளவும் அனைத்து நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ஐ நா பொதுச் செயலர் திரு ஆண்டனிய குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் சர்வதேச கவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் தூதரக உறவு மூலம் கருத்து வேறுபாடுகளை களை முடியும் என்றும் அவர் தெரிவித்தாா் சர்வதேச நாடுகள் கற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறிய திரு குட்ரஸ் பருவ நிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அமெரிக்கா போன்ற நாடுகள் கார்பன் வாயுவை வெளியிடுவதை குறைப்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று திரு குட்ரஸ் தெரிவித்தாா் நாட்டின் மிகப் பெரிய இந்திய தேசிய திறன் மேம்பாட்டு போட்டி தொடங்கப்பட்டது புதுதில்லியில் நடைபெற்ற காந்தி ஜெயந்தி விழாவின்போது மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தாா் அப்போது பேசிய அவர் சர்வதேச அளவில் திறன் மேம்பாட்டில் இந்தியாவை முன்னோடியாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் இதபோன்ற போட்டிகள் நடத்தப்படுவதாக கூறினார் இப்போட்டியில் வெற்றி பெறபவர்கள் சர்வதேச அளவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளனர்

ஈராக்கில் தேர்தல் நடைபெற்ற ஐந்து மாதங்களுக்கு பிறகு புதிய அரசு அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது

ஐந்து பில்லியன் டாவர் மதிப்பிலான இந்த விமான ஒப்பந்தம் நாளை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினின் இந்தியா வருகையின்போது கையெழுத்தாகும் என்று ரஷ்ய உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்